அர்ப்பணித்து வைக்கிறார்

பிஜேபி அறிவித்துள்ளது

தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளது ஆடவர்

கோல் கணக்கில் வென்றது

இந்த நிகழ்ச்சியில் நேதாஜி கபாஷ் சந்திரபோஸின் மருமகன் திரு சந்திரகுமார் போஸ் மத்திய பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மகேஷ் சர்மா ஆகியோர் பங்கேற்கின்றனர்

வெளிநாட்டிலிருந்து அமைக்கப்பட்ட இந்த இந்திய அரசின் தலைவராகவும் அவர் இருந்தார்

புதுதில்லியில் இன்று காலை நடைபெறும் மற்றொரு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய காவலர் நினைவிடத்தை நாட்டுக்கு அரப்பணித்து வைக்கிறார் சுதந்திரத்திற்குப்பிறகு இந்திய காவல்துறை பணியாளர்கள் உயிர்த்தியாகம் செய்ததை நினைவு கூரும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது தில்லியின் வடக்குப்பகுதியில் உள்ள சாந்தி பாத் தின் சாணக்கியபுரி என்ற இடத்தில் ஆறு புள்ளி ஒன்று இரண்டு ஏக்கர் பரப்பில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது

நிகழ்ச்சியின்போது காவலர்கள் அருங்காட்சியகமும் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கப்படும்

சத்தீஸ்கட் தெலங்கானா மிசோரம் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான தனது முதலாவது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி அறிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிஜேபி மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் இந்த வேட்பாளர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டன இந்தக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கட்சியின் தேசிய தலைவர் திரு அமித் ஷா மற்றும் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர்

இந்த திட்டங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மும்பைக்கும் கோவாவிற்கும் இடையேயான பயனியர் கப்பல் போக்குவரத்தான ஆங்கிரியா மும்பையில் நேற்று இயக்கி வைக்கப்பட்டது இந்த கப்பல் ஒருநாள் விட்டு ஒருநாள் மும்பைக்கும் கோவாவிற்கும் இடையே இயக்கப்படும் இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் சாலைப்போக்குவரத்து அளமச்சர் திரு நிதின் கட்கரியும் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் மும்பையில் புதிய உள்நாட்டு கப்பல் முனையத்தையும் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு நிதின் கட்கரி இந்த உள்நாட்டு கப்பல் முனையம் அடுத்த ஐந்தாண்டுகளில் இரண்டரை வட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் என்று கூறினார்

பாதிக்கப்பட்ட மக்கள் டேமாஜி மாவட்டத்தின் இதர பகுதிகளுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் எனினும் திப்ருகர் பகுதியில் பிரம்மபுத்திரா ஆற்றில் நிலைமை சீராக இருப்பதால் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஸிகாட் பகுதியில் சியாங் ஆற்றில் வெள்ளம் அபாய அளவுக்கு கீழேயே உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பர் அசாம் பகுதியில் சில இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பாதுகாப்பு நிவாரணப்படையினர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக பிரம்மபுத்திரா ஆற்றில் திடீர் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கையை அசாம் அருணாச்சலப்பிரதேச அரசுகள் வெளியிட்டிருந்தன

சம்பவத்தையடுத்து அந்த இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடும் பணியில் ஈடுபட்டனர் நக்ரோட்டா ராணுவ முகாமில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான தேடப்பட்டு வந்த ஒரு முக்கிய குற்றவாளியை தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளது புதுதில்லியில் இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அஸ்ரப் காண்டே என்ற இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக தேசிய புலனாய்வு அமைப்பின் அறிக்கை தெரிவிக்கிறது இந்த நபர் இலங்கை வழியாக சவுதி அரேபியா தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தார் என்றும் அது தெரிவிக்கிறது தடை செய்யப்பட்ட ஜெய்ஷே முகமது அமைப்பை சேர்ந்த மூன்று ஆயுதம் தரித்த பாகிஸ்தான் பயங்கரவாத குழுவினர பாதுகாத்து வசதிகள் செய்து கொடுத்து இந்தியாவுக்கு அனுப்பியதில் அவர் சதித்திட்டம் தீட்டினார்

சையீத் முனீர் உல் ஹாசன் காத்ரி தாரிக் அகமது தர் முகமது ஆஷிக் பாபா என்ற இந்த மூன்று பயங்கரவாதிகளும் ஏற்கெனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளனர் பயங்கரவாத குழுக்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்களின் செயல்களை குலைத்து முறியடிக்க இந்தியா தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளது என்றும் தேவைப்பட்டால் அதனை மீண்டும் வெளிப்படுத்த தயங்காது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியிருக்கிறார் அண்டை நாட்டின் எல்லையோரப் பகுதிகளில் பயங்கரவாத அமைப்புகள் இருப்பதும் அவற்றுக்கு ஆதரவு அளிக்கப்படுவதும் இந்தியாவின் பொறுமையை சோதிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார் இந்த பயங்கரவாதத்தை கையாளுவதில் பொறுப்பான நாடு என்ற வகையில் கட்டுப்பாட்டுடன் இந்தியா நடந்து கொள்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் சிங்கப்பூரில் ஆசியான் நாடுகளில் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் பேசினார் இந்த கூட்டத்தின்போது திருமதி சீத்தாராமன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மலேசியா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு பேச்சக்களை நடத்தியதாக புதுதில்லியில் நேற்று வெளியான பாதுகாப்பு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது அசாமில் இரண்டாவது குவஹாத்தி சர்வதேச திரைப்படவிழா ஏற்பாடுகள் தரிதமாக நடைபெற்று வருகின்றன

ஆசியான் அமைப்பு நாடுகளின் பிரமுகர்கள் முன்ளிலையில் அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் திரைப்படவிழாவை தொடங்கி வைக்கிறார் ஆப்கானிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொழில்நுட்பக் கோளாறுகள் மற்றும் பல்வேறு பயங்கர தாக்குதல் ஆகியவற்றின் இடையே தொடங்கியுள்ளது

இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட புதிய பயோமெட்ரிக் சரிபார்ப்பு அமைப்பில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டன சில வாக்குப்பதிவு மையங்களில் இன்று வாக்குப்பதிவு மீண்டும் தொடங்கி நடைபெறும்

ஒமன் நாட்டின் மஸ்கட் நகரில் நேற்று இரவு நடைபெற்ற இரண்டாவது ரவுண்ட் ராபின் போட்டியில் இந்தியாவின் சார்பில் மன்பிரீத் சிங் மன்தீப் தில்ப்ரீத் ஆகியோர் கோல் அடித்தனர் இத்துடன் இந்தப்போட்டியில் தற்போதைய சாம்பியன் இந்தியா இரண்டாவது வெற்றியை பெற்றுள்ளது

இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது டென்மார்க் ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப்போட்டிக்கு சாய்னா நேவால் தகுதிப்பெற்றுள்ளார் இன்று நடைபெறம் இறுதிப்போட்டியில் அவர் முதல் நிலை வீராங்கனையான டாய்வானைச் சேர்ந்த டாய் ட்சு யிங் ஐ எதிர்கொள்கிறார்